அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தை ஒட்டி புதுவையில் நடந்த பந்த் இன்று அமைதியாக முடிவடைந்தது

ஆனால் பின்னர் மத்திய அரசு இந்த திட்டத்தை விரிவுப்படுத்தி அனைத்து விவசாய குடும்பங்களும் பயன் பெற வழி செய்தது விவசாயிகள் பொது சேவை மையங்கள் மூலம் தாமே தங்களது பெயர்களை இந்த திட்டத்தில் பதிவு செய்ய முடியும் விவரங்களையும் திருத்திக் கொள்ள முடியும்

என்ற முகவரியில் அனுப்பலாம் என அவர் டுவிட்டர் செய்தியில் கூறி உள்ளார்

முன்னதாக மக்கள் தங்களுடைய கருத்துக்களை அரசுக்கு வழங்க வேண்டும் என மத்திய நிதி அமைச்சகமும் வலியுறுத்தி இருந்தது விவசாயம் கல்வி போன்றவற்றில் கருத்துக்களை அனுப்பலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது வரவு செலவு திட்டம் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் ஏற்கனவே பல்வேறு துறை பிரதிநிகளுடன் கலந்தாலோசனை நடத்தி உள்ளார் கல்வி வங்கி கட்டமைப்பு எரிசக்தி ஊரக வளர்ச்சிவேளாண்மை ஆகிய துறைகளின் பிரதிநிதிகளுடன் மட்டுமல்லாமல் முன்னணி பொருளாதார வல்லுனர்களுடனும் தொழில் கூட்டமைப்புகளுடனும் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்தி உள்ளார் வரும் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மக்களவையில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பங்கு விற்பனை சில பொது துறை நிறுவனங்களில் அரசு முதலீட்டை திரும்ப பெறும் திட்டத்திற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு இன்று ஒப்புதல் அளித்தது

அரசு முதலீட்டை திரும்ப பெறுவதால் கிடைக்கும் தொகை சமூகநலம் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவிடப்பட உள்ளது நிலக்கரி நிலக்கரி சுரங்கங்கள் அனைத்து துறைகளுக்கும் பயன் அளிக்கும் வகையில் அவற்றை ஏலம் விடுவதற்கான விதிமுறைகளை எளிதாக்கும் அவசரச் சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்தது இவற்றுடன் உலோக தாதுக்கள் குறித்த அவசர சட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டது இந்த திருத்தங்கள் நிலக்கரி மற்றும் உலோக தாதுக்கள் துறையின் வளர்ச்சியில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என நிலக்கரித் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவை தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்குப் பெறும் விஷயத்தில் அஇஅதிமுக அரசு தொய்வின்றி செயல்பட்டு வருவதாகவும் அதற்கான சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் இன்று சட்டப் பேரவையில் தெரிவித்தார்

இன்று தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் மீன்வள பல்கலைக்கழகம் வேளாண் விளைபொருளை சந்தைப் படுத்துதல் ஆகிய சட்டங்களுக்கான திருத்த மசோதாக்கள் பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டன பந்த் தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் இன்று புதுச்சேரியில் பந்த் ஆக அனுசரிக்கப்பட்டது மத்திய பிஜேபி அரசின் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொழிலாளர் நலன் குறித்த அரசின் அணுகுமுறையைக் கண்டித்தும் இந்த வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது புதுவையில் பந்த் போராட்டம் அமைதியாக நடைபெற்றது நகரின் பிரதான வீதிகளில் அனைத்து கடைகளும் வர்த்தக நிறுவனங்களும் மூடப்பட்டிருந்தன பேருந்துகள் வாடகை கார்கள் ஆட்டோ ரிக்சாக்கள் ஆகியவை இயங்கவில்லை புதுவை வழியாக செல்லும் தமிழக போக்குவரத்துக் பேருந்துகள் போலீஸ் கழக காவலுடன் இயக்கப்பட்டன மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் பணியாளர்கள் குறைவாக காணப்பட்டனர் பல தொழிலகங்கள் இன்று செயல்படவில்லை பல்வேறு பள்ளிகள் இன்று விடுமுறை அறிவித்திருந்த நிலையில் பொறியியல் கல்லூரிகளும் புதுவை பல்கலைக்கழகமும் குறைந்த மாணவர்களோடு செயல்பட்டன திரையரங்குகள் இன்று காலை மற்றும் நண்பகல் காட்சிகளை ரத்து செய்திருந்தன பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டிருந்தன புதுச்சேரியில் ஐஎன்டியுசி மற்றும் ஏஐடியுசி தொழிற்சங்க உறுப்பினர்கள் பேரணி நடத்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு

இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வேன்களில் ஏற்றி அப்புறப்படுத்தினர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பேரணி நடைபெற்றது முடிவில் பேருந்து நிலையம் முன்பாக அவர்கள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

கிரண்பேடி குடியரசு தலைவரும் புதுச்சேரி மக்களும் வைத்துள்ள நம்பிக்கைக்கு ஏற்றார் போல துணை நிலை ஆளுநர் நடந்து கொள்ள வேண்டும் என புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வாட்ஸ் அப் தகவல் ஒன்றில் தெரிவித்துள்ளார் தம்மை திரும்ப அழைக்க வேண்டுமென்ற எதிர்கட்சிகளின் கோரிக்கைக்கு பதில் அளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு கூறி உள்ளார் துணை நிலை ஆளுநரை திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணம் கிட்டதட்ட தினந்தோறும் மாறுபடுகிறது ஆனால் துணை நிலை ஆளுநர் எப்போதும் நிர்வாக கொள்கைகளில் உறுதியாக இருந்து பணியாற்றி வேண்டி உள்ளது என அவர் கூறி உள்ளார் பிரச்சனைகள் மாறினாலும் துணை நிலை ஆளுநருக்கான கடமை மாறாது அது சட்டப்பூர்வ பொறுப்பை அடிப்படையாகக் கொண்டது என்றும் அரசியல் ஏற்ற இறக்கங்களை அடிப்படையாகக் கொண்டதல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் துணை நிலை ஆளுநர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பணியாற்ற முடியும் அவர் நாடாளுமன்றம் இயற்றிய சட்டங்களுக்கும் குடியரசு தலைவரால் அனுமதிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டும் செயல்பட வேண்டும் என்றார் அரசுப் பணத்தை செலவிடுவதில் துணை நிலை ஆளுநர் கவனமாக இருக்க வேண்டி உள்ளது என்றும் கூடிய வரை இழப்பு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் மாநில தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான பிரச்சனையை கோடிட்டுக் காட்டிய அவர் மிகச் சிறந்த அதிகாரியை தெரிவு செய்வதற்காக தமது அலுவலகம் முயற்சிப்பதாக கூறினார் அரசு அதிகாரியை தெரிவு செய்வதில் சொந்த விருப்பம் எதுவும் இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

இதை கருத்தரங்கழும் புதுவையில் நடைபெற்றுள்ளது சுரேஷ் அங்காடி குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவு கோரி புதுச்சேரி மாநில பிஜேபி நடத்தி வரும் இயக்கத்தில் ரயில்வே துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் அங்காடி நாளை பங்கேற்கிறார் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மாநில பிஜேபியின் தலைவர் திரு சுவாமிநாதன் அமைச்சர் நாளை வீடுவீடாகச் சென்று குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு கோரி நோட்டீஸ் வழங்குவார் எனத் தெரிவித்தார்

மத்திய அமைச்சர் நாளை மாலை உழவர்கரையில் நடைபெறும் பொதுக் கூட்டத்தில் பேசுகிறார் கட்சி நிர்வாகிகளுடனும் அவர் கலந்து ஆலோசனை நடத்த உள்ளார்

அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்தை ஒட்டி புதுவையில் நடந்த பந்த் இன்று அமைதியாக முடிவடைந்தது